தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய செயல்படுத்தி உள்ளதாக முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தேர்தலை கருத்தில்கொண்டு அஇஅதிமுக பொருந்தா கூட்டணியை ஏற்படுத்தியுள்ளதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

முதல் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது

அணியை எதிர்கொள்கிறது

பினாக்கி சந்திரகோஷ் இன்று பதவியேற்றார் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா் ஊழலுக்கு எதிரான இந்த அமைப்பின் சத்தீஸ்கா் உயா்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அஜய்குமார் திரிபாதியும் பல்வேறு உயர்நீதிமன்றங்களின் முன்னாள் நீதிபதிகள் திரு திலீப் போஸ்லே திரு

நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பகத்சிங் சுக் தேவ் மற்றும் ராஜ் குருவின் தியாகங்கள் போற்றுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த தினத்தையொட்டி விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார் இதேபோல் ராம்மனோகர் லோகியாவின் பிறந்த தினத்தையொட்டி விடுத்துள்ள செய்தியில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பல்வேறு தலைவர்கள் கைது செய்யப்பட்டபோதும் லோகியா எதற்கும் அஞ்சாமல் தலைமறைவாகி வானொலி நடத்தியதை சுட்டிக்காட்டினார் வேளாண்மையை நவீனப்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் பாராட்டுதலுக்குரியவை என்றும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையிலேயே பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு விவசாயிகளின் நலன்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமா் தெரிவித்துள்ளார் லோகியாவின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் தமது அரசு செயல்டட்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பிஜேபி தலைவா்களுக்கு அக்கட்சியைச் சேர்ந்த திரு எடியூரப்பா பணம் கொடுத்ததாக வெளியான தகவல்களை மத்திய நேரடி வரிவாரியம் நிராகரித்துள்ளது

சிவக்குமார் இல்லத்தில் வருமானவரித்துறையினர் சோதனை நடத்திய போது சில தாள்களின் நகல் கிடைத்ததாகவும் அதில் சிலரின் பெயர்கள் இடம் பெற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த தாள்களின் அசல் இல்லாத காரணமாக அதன் நம்பகத்தன்மை சந்தேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டு உள்ளது கா்நாடக முதலமைச்சராக திரு

இந்த குற்றச்சாட்டுகளை பிஜேபி நிராகரித்துள்ளது தேர்தலைக் கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இத்தகைய பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக திரு எடியூரப்பா கருத்து தெரிவித்து உள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் விறுவிறுப்படைந்து வருகிறது அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார்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 திமுக கூட்டணி கொள்கை இல்லாதது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுகவை பொறத்தவரை மக்கள் நலனுக்கான கூட்டணியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்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 எடப்பாடி பழனிசாமி அவற்றைப் பட்டியலிட்டார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் அரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் தேர்தலுக்காக பொருந்தாத கூட்டணியை அஇஅதிமுக ஏற்படுத்தி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார்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 மத்தியில் ஆட்சிமாற்றம் ஏற்படும் என்றும் திரு

க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தாா்

இவர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

தோதா மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் நேற்றிரவு இந்த நிலச்சிவு ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் உயிரிழந்த இருவரின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்

பிஜேபியின் செய்தி தொடா்பாளா் திரு சாம்பித் பத்ரா ஒடிசா மாநிலம் பூரி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் கலாகண்டி தொகுதியில் பசந்த குமார் பந்தா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆந்திராவைப் பொறுத்தவரை விஜயவாடா தொகுதியிலிருந்து திரு திலீப்குமார் கிலாரு போட்டியிடுகிறார் மகராஷ்டிரா மாநிலம் புனே தொகுதியில் இருந்து திரு கிரிஸ் பாபட்டும் ஜல்காவுள் தொகுதியிலிருந்து ஸ்மிதா உதய்வாகும் போட்டியிடுகின்றனர்

இதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவா்கள் திருநாவுக்கரசா் திருச்சி தொகுதியிலும் திரு

இளங்கோவன் தேனி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் தெலங்கானா மாநிலம் கம்மம் தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் திருமதி

இதற்கிடையே இந்த மாநிலத்தில் தேர்தலில் போட்டியிடப்போவதில்லை என்று மசத்சா்பற்ற ஜனதா தளக் கட்சி அறிவித்துள்ளது

மனுக்களை தாக்கல் செய்ய நாளை மறுநாள் கடைசி நாளாகும் மக்களவைத் தேர்தலில் தெலங்காளாவில் இருந்து அம்மாநில காங்கிரஸ் கமிட்டித் தலைவா் திரு உத்தம்குமார் ரெட்டி மனுத்தாக்கல் செய்துள்ளார் தெலங்காளா ராஷ்டிரிய சமிதையைச் சேர்ந்த கவிதாவும் வேட்பு மனுத்தாக்கல் செய்துள்ளதாக செய்தியாளர் தெரிவிக்கிறார் அளமது செகந்திராபாத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு கிஷாள் ரெட்டி நேற்று வேட்பு மனுத்தாக்கல் செய்தார்

சுட்டவிரோதமாக அமெரிக்க டாலர்களை வைத்திருந்தது தொடர்பாக ஹுரியத் மாநாட்டுக் கட்சியின் தலைவர் திரு

சட்டவிரோதமாக வைத்திருந்த அமெரிக்க டாவா்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கப்பிரிவு தெரிவித்துள்ளது

விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள மொசாம்பிக் கிற்கு உதவுவதற்காக முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா அந்நாட்டிற்கு அனுப்பி உள்ளது

அஸ்லான் ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டிகள் இன்று மலேசியாவில் தொடங்குகின்றன

இன்று நடைபெற உள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது

முதல் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது